கோடிக்கணக்கான மக்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்கும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார்

விறுவிறுப்பான ஆட்டம் டையில் முடிவடைந்தது

இந்த எஞ்சின்கள் விரைந்து இலக்கை அடைவதுடன் நீண்ட காலம் உழைக்கும் திறன் கொண்டவை என்றும் போர்க்களத்தில் சிறப்பாக செயல்படக்கூடியவை என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப மாற்றத்திற்கு பின்னர் இந்த எஞ்சின்களில் பெரும்பாலானவை ஆயுத ஆலை வாரியத்தால் தயாரிக்கப்படும் என்று அந்த செய்திக் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது சில முக்கிய வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது மத்திய அரசின் ஆதார் திட்டம் செல்லுமா என்பது குறித்து தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளிக்கிறது இதேபோல எஸ் சி எஸ் டி ஊழியர்களின் பதவி உயர்வு இடஒதுக்கீடு குறித்த வழக்கிலும் ஏழு நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்குகிறது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மேல்முறையீடு செய்த வழக்குகளில் தடை விதிக்கப்பட்டால் அவர்களது பதவி மீண்டும் கிடைக்குமா என்பது குறித்து தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றம் மற்றும் சுட்டமன்றங்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்படுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து விவாதிக்க புதுதில்லியில் நடைபெற்ற இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கு நேற்று நிறைவடைந்தது

நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் செயல்படும் விதம் குறித்து அனைவரும் தெரிந்தகொள்ளும் வகையில் முன் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு அமீதாப் காந்த் தெரிவித்தார்

நீரவ் மோடியை தவைமறைவு குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறை நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி எம் எஸ் ஆஸ்மி இந்த உத்தரவை பிறப்பித்தார்

ரானுவத்தின் துணிச்சல் வலிமை தியாசும் ஆகியவற்றை இந்த விழா வெளிப்படுத்தும் வகையில் புதுதில்லி ராஜ்பாத்திலுள்ள இந்தியா கேட் புல்வெளியில் இது தொடர்பான முக்கிய நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மளா சீத்தாராமன் இந்தியா கேட் புல்வெளியில் இந்த விழாவை தொடக்கி வைத்து குழந்தைகளுடன் கலந்துரையாடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு பிரதம் திரு நநரேந்திர மோடி தலைமையிலாள மத்திய அரசு உயர் முன்னுரிஸ் அளித்து வருவதாக மத்திய சாலைபோக்குவரத்து மற்றம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை ஆய்வு செய்த அவர் ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசினார்

இந்தியாவின் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார்

இந்தியாவில் சுதந்திரமான சமுதாயம் இருப்பதாகவும் பல்வேறு நாடுகளுடன் பொதுவான எரிர்காலத்தை நோக்கி அந்த நாடு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் சீனா உடனாள வர்த்தக போர் குறித்து பேசிய திரு டிரம்ப் வர்த்தக சமன்பாடற்ற நிலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் மத்திய கிழக்கு பகுதியில் குழப்பம் உயிரிழப்பு

ஈரானுடனான அனு ஆயுத ஒப்பந்தத்தை ரத்து செய்த தமது நடவடிக்கை சியானது என்று கூறிய திரு டிரம்ப் ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை மத்திய கிழக்கு நாடுகள் வரவேற்றுள்ளதாக தெரிவித்தார் உலக நாடுகளும் ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கொரிய தீபகற்பத்தை அனு ஆயுதங்களில் இருந்து விடுவிக்கும் முயற்சியை நோக்கி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு வடகொரிய தலைவர் திரு கிம் ஜாய் உள் ஆதரவு அளித்த துணிச்சலை டிரம்ப் பாராட்டினா் இருப்பினும் இந்த விவகாரத்தில் மேலும் நடவடிக்கை தேவை என்று அவர் குறிப்பிட்டார் தமது முயற்சியின் காரணமாக பல்வேறு திசைகளில் ஏவப்பட்ட வடகொரிய ஏவுகணைகளும் ராக்கெட்டுகளும் தற்போது நின்றுள்ளதாகவும் வடகொரிய அனு ஆயுத சோதனைகளும் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா கவராஜ் பிஜி எஸ்டோனியா சூரினாம் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்

இந்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் பிஜி பிரதமர் திரு பிராங் பைனிமாரமாவுடன் திருமதி சுஷ்மா சுவராஜ் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் எஸ்டோனியா வெளியுறவு அமைச்ச் திரு ஸ்வன் மைக்சருடன் தகவல் தொழில்நுட்ப துறை வர்த்தகம் முதலீடு கலாச்சாரம் கல்வி சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவது குறித்து திருமதி சுஷ்மா சுவராஜ் பேச்சுவார்த்தை நடத்தினார்

கோவா மாநிலத்தில் இரும்புத்தாது வெட்டி எடுக்கும் பணிகளை மீண்டும் தொடங்கும் வகையில் கணிமவள சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை அம்மாநில முதலமைச்சா் திரு மனோகர் பாரிக்கா் வலியுறுத்தியுள்ளாா் இது குறித்து மத்திய கரங்கத்துறை அமைச்ச் திரு நரேந்திர சிங் தோமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கோவா மாநிலத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் சுரங்கத் தொழில் நிறுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக வேலை இழந்திருப்பதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் புல்லட் ரயில் திட்டத்திற்கு ஜப்பாள் தனது நிதியுதவியை நிறுத்தி விட்டதாக வெளியான செய்தியை தேசிய அதிவிரைவு ரயில் கழகம் மறுத்துள்ளது புல்லட் ரயில் திட்டத்தை செயல் படுத்தும் இந்த கழகம் ஜப்பாளின் சா்வதேச ஒத்துழைப்பு முகமை இதுவரை எந்த நிதியையும் பாக்கி வைக்கவில்லை என்று கூறியுள்ளது ஈரான் அரசை கவிழ்க்க அமெிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் முயற்சி செய்வதாக ஈரான் அதிபர் திரு ஹாசன் ரபானி குற்றம்சாட்டினார் ஐநா பொதுச் சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சா்வதேச அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் விலகிய பின்னா் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க மேற்கொண்ட முயற்சிக்கு அந்த நாடு முட்டுக்கட்டை போடுவதாக தெரிவித்தார்

நேற்றைய போட்டியில் ரோகித் சர்மா விளையாடததால் டோனி கேப்டன் பொறுப்பை ஏற்றார் அபுதாபியில் இன்று நடைபெறவிருக்கும் சூப்பா நான்கு சுற்றில் கடைசி ஆட்டத்தில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மோதுகின்றன இந்த போட்டியில் வெல்லும் அணி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிபோட்டியில் இந்தியாவுடன் விளையாடும்